என்றுகூறியதற்கு பாதுகாப்பு அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளாா்

மகாராஷ்டிராமுதலமைச்சராகசிவசேனாதலைவர் திருஉத்தவ் தாக்ரே இன்றுபதவியேற்கிறார்

கோவாசர்வதேசதிரைப்படவிழாவில் இசைஞானி இளையராஜாவுக்கு இன்றுசிறப்பு விருதுவழங்கப்படுகிறது

தகுதிக்கானவில்வித்தைபோட்டியில் இந்தியாவின் தீபிகாகுமாரிகால் ஒலிம்பிக் இறுதிக்குமுன்னேறியுள்ளார்

கோட்சேவுக்குஆதரவாகதெரிவிக்கும் கருத்துக்கள் கடும் கண்டனத்திற்குரியதுஎன்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தாா் இந்தபிரச்சினைகுறித்துவிவாதிக்கப்படவேண்டுமென்றுஎதிர்க்கட்சிகள் கோரிக்கைவிடுத்தன மக்களவைத் தலைவர் திருஷம் பிர்லா இதனைநிராகரித்தார்

அவைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு அதனைநிராகரித்தார்

இதற்கிடையேபிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பிநட்டாவும் அக்கட்சியின் உறுப்பினர் பிரக்யாதாகூர் தெரிவித்தகருத்துக்குகண்டனம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாள்களிடம் பேசியஅவர் இதபோன் இன்று கருத்துக்களுக்குபிஜேபிஒருபோதும் ஆதரவு அளிக்காதுஎன்றார் பாதுகாப்புத்துறைக்கானநாடாளுமன்றஆவோசனைக் குழுவிலிருந்துஅவரைநீக்கும்படிதாம் பரிந்துரைத்திருப்பதாகவும் திருநட்டாதெரிவித்தார் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதற்கும் அவர் பங்கேற்கஅனுமதிக்கப்படமாட்டார் என்றும் பிஜேபி செயல் தலைவர் கூறினார் பொருளாதாரத்திற்குமேலும் புத்துயிர் அளிப்பதற்குத் தேவையானஅனைத்துநடவடிக்கைகளையும் மத்தியஅரசுமேற்கொண்டுவருவதாகநிதிஅமைச்சா் திருமதிநிா்மலாசீதாராமன் கூறியுள்ளாா் நாட்டின் பொருளாதாரசூழ்நிலைகுறித்துநேற்றுமாநிலங்களவையில் நடைபெற்றவிவாதத்திற்குபதிலளித்துஅவர் பேசினார் மத்தியஅரசு இதுவரைமேற்கொண்டநடவடிக்கைகளுக்குஉரியபவன் கிடைத்துவருவதாகவும் அமைச்சள் தெரிவித்தார் மகாராஷ்டிராமுதலமைச்சராகதிருஉத்தவ் தாக்கரே இன்றுபதவியேற்கிறார் மும்பையில் உள்ளசிவாஜிமைதானத்தில் நடைபெறவுள்ளநிகழ்ச்சியில் ஆளுநர் திருபகத்சிங் கோஷியாரிஅவருக்குபதவிப்பிரமாணம் செய்துவைக்கிறார்

திருஉத்தவ் தாக்கரேஅடுத்தமாதம் மூன்றாம் தேதிக்குள் பெரும்பான்மைபலத்தைநிரூபிக்குமாறுஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார்

பிஜேபிதலைவர் திருஅமித் ஷா இரண்டு இடங்களில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஜார்க்கண்ட் முக்திமோர்ச்சா ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சாஉள்ளிட்ட பல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

காவலர் அறிவியல் மாநாடுலக்னோவில் இன்றுதொடங்கியது நாளைநடைபெறவுள்ள இந்தமாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா பங்கேற்கிறார் உத்தரப்பிரதேசகாவல்துறைஉள்துறைஅமைச்சகத்துடன் இணைந்து இந்தமாநாட்டிற்குஏற்பாடுசெய்துள்ளது இலங்கைஅதிபர் திருகோத்தபயராஜபக்ஷே மூன்றுநாள் அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லிவருகிறார் இலங்கைஅதிபராகபொறுப்பேற்றபின்னர் மேற்கொள்ளும் அவர் முதலாவதுவெளிநாட்டுப் பயணம் இது என்றுஎமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா் நாளைகுடியரகத் தலைவா் மாளிகையில் நடைபெறவுள்ளஅணிவகுப்பு நிகழ்ச்சிக்குப் பின்னர் ராஜ்காட்டில் உள்ளதேசப்பிதாமகாத்மாகாந்திநினைவிடத்தில் அவர் அஞ்சலிசெலுத்துகிறார்

தகவல் ஒலிப்பரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்துகொள்கிறார் இந்தநிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜவிற்குசிறப்பு விருதுவழங்கப்படுகிறது தங்கமயில் விருதுகளும் இதில் அறிவிக்கப்படுகிறது முன்னதாகநேற்றுகலாஅகடாமியில் நடைபெற்ற இளையராஜாவின் இசைநிகழ்ச்சிரசிகர்களிடையேபெரும் வரவேற்பைபெற்றது

திருப்பத்துர் டான்பாஸ்கோபள்ளிவளாகத்தில் நடைபெற்ற இந்தநிகழ்ச்சியில் பேசியஅவர் புதியமாவட்டங்கள் தொடங்கப்படுவதற்கும் உள்ளாட்சிதேர்தலுக்கும் தொடர்பு இல்லைஎன்றுதெளிவுபடுத்தினார்

வாணியம்பாடிஎன இரண்டுவருவாய் கோட்டங்களும் திருப்பத்தார் வாளியம்பாடி ஆம்பூர்

தமிழகத்தில் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பரவலாகமழைபெய்யவாய்ப்புள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் இயக்குநா் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்தஅவர் சில இடங்களில் கனமழைக்குவாய்ப்புள்ளதுஎன்றும் கூறினார்

ஒலிப்பிக் தகுதிக்கானவில்வித்தைபோட்டியில் இந்தியாவின் தீபிகாகுமாரிகாலிறுதிக்குமுன்னேறியுள்ளார்

சையதுமோடிபேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மாகால் இறுதிக்குமுன்னேறியுள்ளார்

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில்சென்னைஅணி இன்றுஒடிசாஅணியைஎதிர்கொள்கிறது